திரு அபிநந்தனை நிபந்தனையின்றி விடுவிக்கவேண்டும் என்று மத்திய அரசு பாகிஸ்தாலுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் அவரை விடுவிப்பதாக அந்நாட்டு அரசு நேற்று அறிவித்தது இதற்கிடையே நம் நாட்டின் வாளிவெளிப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து ரானுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியது தொடர்பான ஆதாரங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது நேற்று புதுதில்லியில் முப்படைகளின் அதிகாரிகள் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை வெளியிட்டனர்

எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக முப்படைகளும் தயார் நிலையில் உள்ளதாக அவர்கள் கூறினர் இதற்கிடையே நாட்டின் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான உயர்நிலைக்குழு கூட்டம் நேற்று புதுதில்லியில் கூடி விவாதித்தது தமிழகத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்தி மோடி இன்று கன்னியாகுமரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கிறார்

நேற்று ஈரோட்டில் மாநில அரசின் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் பயனாளிகள் அனைவரும் இந்த திட்டத்தில் இடம்பெறுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தையும் குறித்த காலத்திற்குள் தமிழக அரசு நிறைவேற்றி வருவதாகவும் அவர் கூறினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் தமிழகத்திற்கு தேவையான மின் உற்பத்தி செய்யப்படுவதால் கோடைகாலத்தில் மின்வெட்டு ஏற்படாது என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் மோகனுரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலிக்கும் என்றார் தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக மாநில அமைச்சர் திருமதி சரோஜா கூறியுள்ளார் ராசிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மின் மிகை மாநிலமாக இருப்பதன் காரணமாக முதலீடுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை வசதிகள் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்திய திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் வாக்காளர் சீட்டுகளை மட்டுமே பயன்படுத்தி வாக்களிப்பதற்கு இனி அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட ஆதார்

இருப்பினும் வாக்களிக்கவேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் சீட்டுகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பிளஸ் டு தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்கின்றனர் இந்த தேர்வினை எவ்வித பதற்றமும் பயமும் இன்றி எழுதமாறு பள்ளிக்கல்வி இயக்குநரகம் மாணவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த விருதுகளை அரசு விழாவில் வழங்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார் தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுவருவதாக தெரிவித்தார் ஏர் இண்டியா நிறுவனத்தின் அரசு பங்குகளை விலக்கி கொள்வதற்காக சிறப்பு நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது சர்க்கரை ஆலைகளுக்கு குறைந்த வட்டியில் கடனுதவி வழங்குவதற்கான திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது மென்பொருள் உற்பத்திக்கான தேசிய கொள்கைக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மென்பொருள் உற்பத்தி நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது

அமெரிக்கா வடகொரியா இடையேயான இரண்டாவது உச்சி மாநாட்டில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை

வெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் இன்று அபுதாபியில் நடைபெறவுள்ள இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

சீர்காழியில் தமிழிசை மூவர்களை போற்றும் வகையில் இரண்டாவது நாளாக நேற்று இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது

பெரம்பலூரில் உள்ள கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வெள்ளாடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி முகாம் வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளா அணி வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது